பதிவாகியுள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன

பிரக்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பார்வையிடுகின்றனர்

ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இன்று மீண்டும் தொடங்கியது

ஐ பி எல் கிரிக்கெட் இறுதி போட்டியில் சென்னைக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது

மக்களவைக்கு இன்று நடைபெற்ற ஆறாம் கட்ட தேர்தலில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவா் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல் காந்தி மத்திய அமைச்சர்கள் திருமதி சுஷ்மா சுவராஜ் டாக்டர் ஹர்ஸ் வர்தன் ஆகியோர் இன்று வாக்களித்தனர்

காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தாா்

பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்தியில் வலிமையான அரசு மீண்டும் அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார் இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி தோல்வியடையும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் இமாச்சலப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று புதுதில்லியில் வாக்களித்தபின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டி கார் விவசாயிகள் நலனை பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் கூறினார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பால் வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று காங்கிரஸ் கட்சியின்பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவளித்து வருவதாக குறிப்பிட்டார் இதனிடையே ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு குறித்து சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு புதுதில்லி அகில இந்திய வானொலி செய்தி பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீத்தாராம் யெச்சூரி தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பிரதமர் அளித்த பேட்டியில் பாலகோட் தாக்குதல் குறித்து விளக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு எதிரானது என்றும் இதன்மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் திரு சீத்தாராம் யெச்சூரி அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்

பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் சூலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய இந்திய கம்பூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலர் திரு முத்தரசன் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார் மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கடைபிடிப்பதாகவும் திரு முத்தரசன் குற்றம் சாட்டினார்

இதையடுத்து ஹைவாகன்ட் மாவட்டத்தில் ஊரடங்கு சுட்டம் அமல்படுத்தப்பட்டது தற்போது நிலைமை சீர்டந்து வருவதாக அசாம் வனத்துறை அமைச்சர் திரு பாரிமல் சுக்லாபையாடியா தெரிவித்துள்ளார்

கலவரம் நடைபெற்ற ஹைலாகன்ட் நகரில் அதிவிரைவு காவல்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுப்படுத்தப்பட்டுள்ளனர் ஃபோனி புயல் தாக்கியதால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட இரண்டு மத்திய குழுக்கள் அங்கு செல்ல ஒடிசாவுக்கு செல்ல உள்ளன அமைச்சர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள உயர் அதிகாரிகள் குழு நாளை புவனேஷ்வர் நகருக்கு சென்று ஆலோசனை நடத்த உள்ளது

நல்லிணக்கம் மற்றும் நீதி தொடர்பாள பேச்சுவார்த்தையை மேம்படுத்த உலக தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் வியட்நாமில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி மூலமே நிலையான சமூகத்தை உருவாக்க முடியும் என கூறினார் அமைதி மற்றும் நவ்விணக்கம் கொண்ட நிலையாள சமூகத்தை உருவாக்குவது உலக தலைவர்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் முழுவதிலும் உள்ள நடுநிலைப்பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் நாடு மாணவர்களுக்கு இரண்டுவார கால கோடைகால பயிற்சி முகாமினை இஸ்ரோ வழங்கவுள்ளது ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தம் மூன்று மாணவர்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரோவின் நான்கு மையங்களில் இந்த பயிற்சி வழங்கப்படவுள்ளது

இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவனுடனும் அவர்கள் கலந்துரையாடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகையின் போது நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின்னா் இன்று முதல்முறையாக கத்தோலிக்க தேவாலயங்களில் ஆராதனை மீண்டும் தொடங்கியது இந்த ல் ஆராதனையின் போது அனைத்து தேவாலயங்களிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குண்டுவெடிப்பையடுத்து பாதுகாப்பு கருதி தொடர்ந்து இரண்டு சுராயயிற்றுக்கிழமைகளில் தேவாலயங்களில் ஆராதனை ரத்து செய்யப்பட்டது மூடப்பட்டிருந்த கத்தோலிக்க பள்ளிகள் வரும் செவ்வாய்க்கிழமை மீன்டும் திறக்கப்படும் என எதிர்ப்பார்க்கப்படுகிறது

அங்குள்ள ஹென்ட் சிட்டபோரா பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றிவளைத்து தேடுதல் நடவடிக்கையில இறங்கியபோது அவர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் யார் என்பது தெரியவில்லை

இத்தகவலை அமெரிக்கா பாதுகாப்புத்துறை பொறுப்பு செயலாளா் திரு பேட்ரிக் ஷனகன் தெரிவித்துள்ளார்

இதுவரை இரு அணிகளும் தலா மூன்று முறை இக்கோப்பையை வென்றுள்ளன மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் தங்கம் வென்ற தமிழகத்தை சேர்ந்த இலக்கியா இன்று சொந்த ஊரான பெரம்பலூர் மாவட்டம் பிலிமிசை கிராமத்திற்கு திரும்பினார் அவருக்கு அந்த கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்தியா ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஹாக்கி போட்டி நாளை நடைபெறவுள்ளது பெர்த்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி காலை ஏழரை மணிக்கு தொடங்குகிறது